என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

கர்நாடக மாநிலத்தில் சுட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவடைகிறது

மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு இடமாற்றம் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

வென்றது இனி விரிவான செய்திகள் நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்வதுதான் தமது அரசின் முக்கிய குறிக்கோள் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

அரசின் நலத்திட்ட உதவிகள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மக்களின் வங்கிக் கணக்குக்கு நேரடியாக சென்று சேருகிறது என்றும் இதன்மூலம் பல ஆண்டுகளாக இதுபோன்ற திட்டங்களில் நடைபெற்ற முறைகேடுகள் தடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார் பொதுத்துறை நிறுவனங்களை காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு பாதுகாத்தது என்றும் ஆனால் பிஜேபி அரசு அதனை தளியார்மயமாக்குகிறது என்றும் காங்கிரஸ் மூத்தத் தலைவர் திருமதி சோனியாகாந்தி கூறியிருக்கிறார் பெங்களூருவில் நேற்று நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பேசிய அவர் காங்கிரஸ் ஆட்சிக்காலத்தில்தான் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல்ஸ் பாரத மிகுமின் நிறுவனம் பாரத் எர்த்மூவர் லிமிடெட் உள்ளிட்ட நிறுவனங்கள் தொடங்கப்பட்டன என்றார் கர்நாடக மாநிலத்தில் சுட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் முடிவடைகிறது இதைபொட்டி அரசியல் கட்சித் தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர்

இம்மாநிலத்தில் ஆளும் காங்கிரஸ் பிஜேபி மதச்சார்பற்ற ஜனதாதள் ஆகிய கட்சிகளுக்கு இடையே மும்முனைப் போட்டி ஏற்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள அனைத்து சுற்றுலாத்தலங்களிலும் உணவு பாதுகாப்பு மையங்கள் ஏற்படுத்தப்பட உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் சென்னை பெசன்ட் நகரில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் உணவு பாதுகாப்பு குறித்த நடமாடும் விழிப்புணர்வு வாகனம் மற்றும் தகவல் மையத்தினை அவர் தொடங்கி வைத்துப் பேசினார்

பொது மக்களுக்கு பாதுகாப்பான மற்றும் தரமான உணவு கிடைப்பதை உறுதி செய்ய நுகர்வோருடனும் உணவு பொருட்களை தயாரிக்கும் வணிகர்களுடனும் இணைந்து இந்த விழிப்புணர்வு பணியை அரசு மேற்கொண்டுள்ளது என்றும் டாக்டர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் விஷயத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியின் செயல்பாடு தமிழ்நாட்டிற்கு அநீதி இழைப்பதாக உள்ளது என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ குற்றம் சாட்டியுள்ளார் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கக் கோரி பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள அவர் நேற்றிரவு நாகப்பட்டினத்தில் பிரச்சாரத்தை நிறைவு செய்து பேசுகையில் கர்நாடகா சட்டப்பேரவைத் தேர்தல் முடிந்து அங்கு எந்தக் கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் காவிரி பிரச்னையில் தமிழ்நாட்டுக்கு நீதி கிடைக்கப் போவதில்லை என்றார் காவிரி விவகாரத்தில் காங்கிரஸ் மற்றும் பிஜேபி ஆகிய இரு தேசியக் கட்சிகளும் தமிழ்நாட்டுக்கு துரோகம் இழைப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் குற்றம் சாட்டியுள்ளது தஞ்சாவூரில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் தலைவர் திரு ஜி கே வாசன் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பான வரைவுத் திட்டத்தை சமர்ப்பிக்க மத்திய அரசு பத்து நாட்கள் அவகாசம் கேட்டிருப்பது ஏற்புடையது அல்ல என்று கூறினார் துணை முதலமைச்சர் திரு ஒ பள்ளீர் செல்வம் உட்பட அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பதினோரு பேர் தகுதி நீக்க விவகாரம் தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் திமுக மேல்முறையீடு செய்துள்ளது திமுக சட்டமன்றக் கொறடா திரு சக்கரபாணி சார்பில் நேற்று இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது சென்னை பாரிமுனையில் உள்ள அம்பேத்கர் அரசு சட்டக் கல்லூரியை வரும் ஜூலை மாதத்திற்குள் காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் கட்டப்பட்டுள்ள புதிய கல்லூரிகளுக்கு இடமாற்றம் செய்ய வேண்டுமென்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

டாக்டர் அம்பேத்கர் அரசு சுட்டக்கல்லூரியை இடமாற்றம் செய்வதை தடுக்கும் வகையில் யாராவது செயல்பட்டால் அது நீதிமன்ற உத்தரவை மீறிய செயல் என்று நீதிபதிகள் எச்சரித்துள்ளனர் கல்லூரியை இடமாற்றம் செய்யும் போது அதில் பணியாற்றும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் ஆகியோருக்கு தமிழகக் காவல்துறை உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டுமென்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர்

மூன்று நாட்கள் நடைபெற உள்ள இந்த கண்காட்சியைக் காண உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருகை தருவார்கள் என்பதால் விரிவான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது அமெரிக்கா இங்கிலாந்து இத்தாலி உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட விதைகளைக் கொண்டு நடவு செய்யப்பட்ட நாற்றுகள் பூத்துக் குலுங்குவதை ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் பார்வையிட்டு வருகின்றனர்

அரக்கோணத்தில் ரயில் பராமரிப்புப் பணிகள் நடைபெற்று வருவதால் இன்றும் சில ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன காட்பாடியிலிருந்து அரக்கோணத்திற்கு இயக்கப்படும் பயணிகள் ரயில் அரக்கோணத்திலிருந்து கடப்பாவுக்கு இயக்கப்படும் பயணிகள் ரயில் இருமார்க்கத்திலும் ரத்து செய்யப்பட்டுள்ளது அதேபோல் அரக்கோணத்திலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு இன்றிரவு பத்தேகால் மணிக்கு இயக்கப்படும் ரயிலும் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது விழுப்புரம் மாவட்டத்தில் நகரப்பகுதிகளில் மட்டுமல்லாமல் கிராமப்புற பகுதிகளிலும் பணமில்லா பரிவர்த்தனை முறையை பொது மக்கள் பயன்படுத்துவது அதிகரித்துள்ளது

வடகொரிய அதிபர் கிம் ஜாய் உன்னுடன் நடைபெற உள்ள சந்திப்புக்கான இடம் இன்னும் மூன்று நாட்களில் அறிவிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்ஸல் தீவிரவாதிகளால் கடத்திச் செல்லப்பட்ட உதவிப் பொறியாளர் உள்ளிட்ட தனியார் நிறுவன ஊழியர்கள் இரண்டு பேர் பதினோரு நாட்களுக்குப் பின்னர் நேற்று விடுவிக்கப்பட்டனர் ரசகுல்வாவுக்கு புவிசார் குறியீடு விஷயத்தில் ஒடிஷா மற்றும் மேற்கு வங்க மாநிலங்கள் உரிமை கோருவதால் இதுகுறித்து பதிலளிக்குமாறு சென்னையில் உள்ள அறிவு சொத்தரிமை அலுவலகம் மேற்குவங்க அறிவியல் தொழில்நுட்ப கவுன்சில் ஒடிஷா அரசு பூரி ஜெகந்நாதர் ஆலயம் ஆகியவற்றுக்கு நோட்டீஸ் அனுப்ப ஒடிஷா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

பெரம்பலூர் மாவட்டத்தில் குன்னம் தாலூகா காடூர் தெற்கு கிராமத்தில் அம்மா திட்ட முகாம் நாளை நடைபெறும் என்று மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது திருவள்ளூர் மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் நாளை சிறு அளவிலான வேலை வாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளது என்று மாவட்ட ஆட்சியர் திருமதி சுந்தரவல்லி அறிவித்துள்ளார்

இன்று தில்லியில் இரவு எட்டு மணிக்கு நடைபெற உள்ள போட்டியில் ஹைதராபாத் தில்லி அணிகள் மோதுகின்றன ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக மத்தியப் பிரதேச மாநிலம் இந்தூரில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர்